திரு ரமேஷ் குமார் கூறியுள்ளார்

தெளிவான பாதையை வகுத்துள்ளன என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணிவரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கானுடன் பேச்சு நடத்தவுள்ளார்

கர்நாடக சட்டப்பேரவையில் அரசுக்கு நம்பிக்கை கோருவது தொடர்பாள வழக்கை உடனடியாக பட்டியிலிட வேண்டும் என்ற இரண்டு கயேச்சை எம்எல்ஏக்களின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது இருப்பினும் இந்த மனுவை நாளைய பட்டியலில் சேர்ப்பது பற்றி பரசீலிப்பதாகவும் அது கூறியுள்ளது திரு ஆர் சங்கர் திரு எச் நாகேஷ் ஆகிய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக ஆஜர் ஆகிய மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி அரசக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஏதாவது காரணம் கூறப்பட்டு தாமதப்படுத்தப்படுகிறது என்று வாதிட்டார் சுட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிருபிப்பது சும்பந்தமாக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள் கூட்டணி பின்பற்றும்போது அதேபோன்ற உத்தரவை இப்போதும் பிறப்பிக்க முடியும் என்றும் அவர் கூறினார் இதில் குறுக்கிட்ட தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதளை தாங்கள் நாளை பரிசீலிப்பதாக தெரிவித்தது

கர்நாடக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்றுடத்தப்படும் என பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் வாக்குறுதி அளித்துள்ளார் இன்று காலை பெங்களூருவில் செய்தியாளர்களிடம ஃபேசிய அவர் அனைத்தும் பேரவைகள் விதிகள்படி நடந்து வருவதாக கூறினார்

மூன்று நாட்களுக்குள் இதுகுறித்து பதில் அனுப்பாவிட்டால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் பேரவைத்தலைவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் ரானுவத்தினர் தொழிலாளர்கள் வர்த்தகர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்வுக்கு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

சாலைகள் ரயில்பாதைகள் விளையாட்டுகள் மற்றும் இதர அடிப்படை கட்டமைப்பு துறைகளில் நூறு லட்சும் கோடி முதலீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் கூறினார்

கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் உருவாக்கியுள்ள பயன்கள் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார் நியூயார்க்கில் செய்தி முகமை ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் சரக்கு மற்றும் சேவைகள் வரி திவால் சுட்டம் போன்றவற்றின் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இத்தகைய மாற்றத்தை தொடங்கியிருப்பதாக கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகளில் மோடி அரசு தற்போதுள்ள ஏழு சதவீத வளர்ச்சி என்பதை எட்டு சதவீதம் அளவிற்கு உயர்த்துவதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் இதன்மூலம் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நாடு எளிதாக எட்டிவிடும் என்றும் ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் குறித்த உயர்நிலை அரசியல் அமைப்பின் அமைச்சர்கள்நிலை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் நியுயார்க் சென்றுள்ளார் இந்தப் பயணத்தின்போது நியூயார்க்கில் உள்ள இந்திய துதரகத்தில் நடைபெறும் முதலீட்டு கருத்தரங்கில் முக்கிய உரை நிகழ்த்தினார் இம்மாத துவக்கத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய அரசின் பட்ஜெட்டில் வெளிநாட்டு நேரடி முதலீடு இந்தியாவுக்கு தாராளமாக வருவதன் மூலம் வணிகம் புரிவதை ் எளிதாக்குவதற்கான பெரும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் லோக் ஜன்சக்தி தலைவரும் மக்களவையின் தற்போதைய உறுப்பினருமான ராம்ச்ந்திர பாஸ்வான் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மக்களவை இன்று பிற்பகல் இரண்டு மணிவரை ஒத்திவைக்கப்பட்டது புதுதில்லியில் உள்ள ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் திரு ராம்ச்ச்ந்நதிரா பாஸ்வான் நேற்று காலமானார் மக்களவை இன்று கூடியதும் உறுப்பினர்களக்கு இந்த தகவலை தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஒம் பிர்வா தில்லி பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஷீலா தீக்ஷித்தின் மரணம் குறித்தும் தெரிவித்தார் திரு ராம்சந்திர பாஸ்வாள் பீகாரில் உள்ள சமஷ்டிபூர் மக்களவை தொகதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உத்தரபிரதேசத்தின் கன்னாஜ் மக்களவை தொகுதியின் பிரதிநிதியாக இருந்தவர் திருமதி ஷீவா தீக்ஷித் வளைகுடா பகுதியில் நிறுத்திவைக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து நாட்டின் எண்ணொய் கப்பல் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்காக இங்கிலாந்தின் பிரதமர் திருமதி தெரசா மே இன்று அவசரக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் சமீபத்தில் இங்கிலாந்தின் எண்ணெய் கப்பல் ஒன்றை ஈரான் பிடித்துவைத்துள்ளது இதை விடுவிக்கும் நோக்கில் இங்கிலாந்து அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்த பிரச்சினை குறித்து இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெரிமிஹன்ட் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் பேசியுள்ளார் இங்கிலாந்து எடுக்கும் முயற்சிகளுக்கு இவ்விரு நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதோடு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பையும் வழித்தடத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர்

இதன் காரணமாக ஈரான் மற்றும் இங்கிலாந்து இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு ட்ரம்ப்புடன் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் இன்று பேச்சு நடத்தவிருப்பது இருதரப்பு உறவுகளை ஊக்கப்படுத்த உதவும் என்று கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் பாகிஸ்தான் குறித்து வெளிப்படையாக விமர்சனம் செய்ததாலும் ராணுவ உதவியை ரத்து செய்ததாலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்தமாற கேட்டுக்கொண்டதாலும் இருநாடுகளுக்கு இடையிலான உறவில் பாதிப்பு ஏற்பட்டது வெள்ளை மாளிகையில் நடைபெறவுள்ள சந்திப்பின்போது தாலிபானுடன் அமைதிப்பேச்சுகள் நடத்தவும் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் பயங்கரவாத மற்றம் தீவிரவாத குழுக்குள்க்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் திரு இம்ராள்காளை அமெரிக்க தலைமை வலியுறத்தும் என்று கூறப்படுகிறது நாடாளுமன்ற மாநிலங்களவையும் இன்று பிற்பகல் இரண்டு மணிவரை ஒத்திவைக்கப்பட்டது